மேற்கொண்டார்

அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது

இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நீட்டிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் எல்லைப் பகுதியில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் லடாக்கில் பாதுகாப்புப்படை வீரர்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் எல்லைப்பகுதியில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களை நாடே தற்போது போற்றுவதாகக் கூறினார் படை வீரர்களின் துணிச்சல் நாட்டின் ஒவ்வொரு வீடுகளிலும் எதிரொலிப்பதாக அவர் குறிப்பிட்டார் எல்லைப்பகுதியில் பணியாற்றி வரும் படை வீரர்களின் துணிச்சல் போற்றதலுக்குரியது என்றம் அவர் தெரிவித்தா் இந்த துணிச்சல் உலகத்திற்கு வலுவான செய்தியை வழங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார் நமது எதிரிகள் இந்த துணிச்சலை தற்போது உணர்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பலவீனமாக இருப்பவர்கள் அமைதியைப் பற்றி பேச இயலாது என்றும் துணிச்சல்தாள் அமைதிக்கு அடிப்படை தேவை என்றும் பிரதமர் கூறினார் உலகப்போர் அல்லது அமைதி நடவடிக்கைகளில் நமது பனடவீரர்களின் துணிச்சல் மற்றும் வெற்றியை உலகம் உணர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக நாம் பாடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மகளிர் படைப் பிரிவினரும் பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இது தமக்கு பெருமிதத்தை அளிப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் முன்னதாக லடாக் மற்றும் லே பகுதிகளுக்கு திவர் பயணம் மேற்கொண்ட பிரதம் முப்படை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் பிரதமருடன் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவாணே ஆகியோரும் உடன் சென்றனா்

பிரதமின் இந்த பயணம் ரானுவ வீரர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்ற வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நாடும் நாட்டின் எல்லைகளும் பாதகாப்புப் படை வீரர்களின் கைகளில் பாதகாப்பாக இருப்பதாகத் தெரிவித்துள்ளார் ரானுவ வீரர்களை உற்சாகப்படுத்திய பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமரின் இந்த பயணம் வீரமிக்க நமது ராணு வீரர்களுக்கு மேலும் உற்சாகம் அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் லடாக் எல்லைப் பகுதியில் பிரதம் ரானுவம் விமானப்படை எல்லை பாதுகாப்புப் படை வீரர்களின் மத்தியில் உரையாற்றியது சிறப்பானது என்றும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் முயற்சியை வரும் ஏழாம் தேதி தொடங்க குழுமம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த தடுப்பு மருந்துக்காள அனைத்து பரிசோதனைகள் மற்றும் நடைமுறைகளை துரிதப்படுத்துமாறு பாரத் பயோடெக் நிறுவனத்தை இந்திய மருததுவ ஆராய்ச்சிக் குழமம் கேட்டுக் கொண்டுள்ளது ஹைதராபாத்தை சேந்த பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்துடன் இணைந்து இந்த தடுப்பு மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது

ச்வதேச அளவிலான ஏர்க்கு விமான போக்குவரத்துக்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூய்மை பாதுகாப்பு இயக்கத்திற்குத் தேவையான விவரங்கள் அடங்கிய புத்தகத் தொகுப்பை மத்திய நக்புற வளர்ச்சித்துறை அமைச்சா் திரு ஹர்தீப் சிங் பூரி இன்று வெளியிட்டாா் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விளக்கக்குறிப்பு கையேடு மாற்றியமைக்கப் படுவதாகவும் இது துய்மைப் பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு உதவிகரமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த கையேட்டின் வழிகாட்டுதல்கள் மூலம் செயல்படும் மாநிலங்களுக்கு பிளாட்டினம் தங்கம் வெள்ளி வெண்கலம் மற்றும் ஆறுதல் விருதுகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையில் எக்காரணம் கொண்டும் மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான சாதனங்களை சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட் மாட்டாது என்று மத்திய மின்சாரத்துறை இணை அமைச்சா் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் மிகவும் தேவையான பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் இறக்குமதி செய்யப்படாது என்றும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய எல்லைப்பகுதியில் சீனா அண்மையில் அத்தமீறி நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார்

கடந்த இரண்டு மாதங்களாக ஹாங்ஹாங் எல்லைப் பகுதி மற்றம் வியாட்நாம் நாட்டை ஒட்டியுள்ள தென்சீன கடற்பகுதியிலும் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் சீனா ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் தலைநகர் மும்பை மற்றும் தானே பகுதியில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தால் குழப்பட்டன இன்றம் நாளையும் கனமழை பெய்யும் என்று இந்திய வாளிலை ஆய்வு முன்னெச்சிக்கை விடுத்திருந்தது கனமழை காரணமாக மும்பை மக்கள் வீட்டிலேயே இருக்குமாறு மாநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மிசோராம் மாநிலத்தில் இன்று பிற்பகல் வாக்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஆறாக பதிவானது

இதன் தாக்கம் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்